புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார்

மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றம் பண்டிட் மதன்மோகன் மாளவியா பிறந்த தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது

துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியிருக்கிறார்

உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

பன்வாலா ஆகியோர் ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடல் நிலத்தடி நீர் பாதுகாப்பு திட்டமான அட்டல் புஜல் திட்டத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா மத்தியப்பிரதேசம் மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் மற்றம் ஹரியானாவில் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது நிலத்தடி நீர் மேலாண்மையை வலுப்படுத்துதல் மற்றும் இதில் சிறப்பான சாதனை படைக்கும் மாநிலங்களை ஊக்குவித்தல் என இரண்டு முக்கிய நோக்கங்களை அடிப்டையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது நுன்நீர் பாகனம் மாற்று பயிர்களை பயிரிடுதல் உள்ளிட்டவற்றையும் இந்த திட்டம் ஊக்குவிக்கும் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் இலக்கை அடைய இத்திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என அரக தெரிவித்துள்ளது

நாட்டை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லும் வகையில் அவரது ஆட்சிக்காலத்தில் சிறந்த பொருளாதார கொள்கைகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதுடன் மிகப் பெரிய அளவில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன

சுதந்திர போராட்ட வீரர் கவிஞர் பேச்சாளர் பத்திரிகையாளர் சமூக சேவகர் என்ற பன்முக அடையாளங்களுடன் திகழ்ந்தார்

சிறந்த கல்வியாளரும் சுதந்திர போராட்ட வீரருமான பாரத ரத்னா பண்டிட் மதன்மோகன் மாலவியாவின் பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது உத்தரபிரதேச மாநிலம் லக்னோவில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிறபகல் திறந்து வைக்கிறார்

இது தவிர அடல் பிஹாரி வாஜ்பாயி மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் வாஜ்பாயி பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் கலந்துகொள்கிறார்

புதுதில்லியில் நேற்று வருடாந்திர ஆகாஷ்வாணி விருதுகளை வழங்கி பேசிய அவர் டிஜிட்டல் வானொலியில் ஒலிபரப்பு துல்லியமாக இருக்கும் என்றும் தொலை தூர பகுதிகளுக்கும் ஒலிபரப்பு சேவைகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் இசை செய்தி பொழுதுபோக்கு என மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரசார் பாரதி தலைவர் டாக்டர் ஏ ஞரிய பிரகாஷ் அகில இந்திய வானொலியின் செய்திகள் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவை என்று தெரிவித்தார் ஊழியர்களிடம் பொதிந்துள்ள திறமைகளை வெளிகொணர்ந்து அவற்றை அங்கீகரிக்கும் வகையில் இவ்விருதுகள் மாற்றி அமைக்கப்படும் என்று பிரசார் பாரதி தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை வானொலி நிலைய செய்திப்பிரிவில் பணியாற்றும் திருமதி எஸ் ஜாய் சிறந்த செய்தியாளருக்கான விருதை பெற்றார் இதேபோல் மற்ற நிலையங்களில் பனியாற்றும் லஷ்மி நிதின்கேல்கர் விகல்ப் சுக்லா நிஷித் ஜோசி உள்ளிட்டோரும் சிறந்த செய்தியாளர்களுக்கான விருதை பெற்றனர் ஹிந்தி செய்தி வாசிப்பாளர் கனகலதா சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கான விருதை பெற்றார் சிறந்த செய்தி ஆசிரியருக்கான விருது ஆனந்த் பிரகாஷ் சோனி குஷ்மிதா மோண்டல் ஆகியோருக்கு வழங்கப்பட்டன

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மொபைல் செயலி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் இது பணிகளை எளிமைப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான நடைமுறையின்போது எந்த ஒரு ஆதாரமோ அவணங்களோ மக்களிடம் கேட்கப்பட மாட்டாது என அவர் உறுதியளித்தார் மற்றொரு முக்கிய முடிவாக பாதுகாப்புத்துறையின் கீழ் நான்கு நட்சத்திர அந்தஸ்துடன் கூடிய முப்படைகளுக்கான தலைமை தளபதி பதவியை புதிதாக உருவாக்க மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியது தமது கசுதந்திர தினத்தின் உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இதற்கான அறிவிப்பை ஏற்கனவே அறிவித்திருந்தார் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் ரயில்வே ஆணையத்தை நிர்வாகரீதியாக மறுகட்டமைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் இதன்படி ரயில்வே ஆணையம் தலைமைச்செயல் அதிகாரி மற்றும் நான்கு உறுப்பினர்களுடன் செயல்படும் இந்த அமைப்பில் சில தன்னாட்சி உறுப்பினர்களும் இடம்பெறுவர் தற்போது எட்டு உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வரும் அமைப்பு இனிமேல் இந்திய ரயில்வே மேலாண்மை சேவை குழு என்று அழைக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார்

அரசின் இந்த நடவடிக்கைக்கு ரயில்வே அதிகாரிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார்

மாநில ஆளுநர் திரௌபதி முர்மு ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்ததை அடுத்து நேற்றிரவு ராஞ்சியில் அவரை திரு ஹேமந்த் சோரன் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் முன்னதாக கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக திரு சோரன் நேற்று தேர்வு செய்யப்பட்டார் கூட்டணி கட்சிகளான காங்கிரகம் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியும் திரு ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவு அளிப்பதற்கான கடிதங்களை ஆளுநரிடம் வழங்கின உத்திரபிரதேசத்தில் மத்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் ஐந்து இடங்களில் சீன மொழியில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன என்று மத்திய கற்றுவாத்துறை அமைச்சர் திரு பிரகவாத் பட்டேல் கூறியிருக்கிறார்

சவ்கந்தி ஸ்துபா குஷிநகர் மகா பரிநிர்வான ஆலயம் உள்ளிட்ட பவுத்த சமயம் தொடர்பான புளித இடங்களில் இந்த அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

இதை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு பிராா்த்தனைகள் நடைபெற்றன கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமையகமான வாட்டிகளில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் போட் பிரான்சிஸ் பங்கேற்று மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அவதரித்த பெத்லஹேமில் நடைபெற்ற பிரார்த்தனையில் உலகின் இயேசுபிரான் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் கோவாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட ஏராளமான சுற்றுலாப்பயணிகள் அங்கு குவிந்துள்ளனர் பனாஜியிலுள்ள புகழ்பெற்ற தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடைபெற்றன கடற்கடை பகுதியில் கலைநிழச்சிகளும் நடைபெற்றன சென்னையில் சாந்தோம் ராயப்பேட்டை வெஸ்லி தேவாலயம் கதீட்ரல் தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராவயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குடியரத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டுள்ளனர்

போபாலில் நடைபெற்று வரும் தேசிய துப்பாக்கிச்சுதல் சாம்பியன் போட்டியில் ஹரியானாவின் மனு பாக்கர் மற்றும் அளீஷ் பள்வாவா ஆகியோர் ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றனர்

தேவாள்ஷி தாமா வெள்ளிப்பதக்கமும் யஷாவினி சிங் தேஷ்வால் வெண்கலப்பதக்கமும் வென்றனர்